புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இறுதிச் சடங்கு இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரணாப் முகர்ஜியின் மறைவை ஒட்டி ஒருவாரம் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஊரடங்கிலிருந்து புதிய தளர்வுகள் இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளன இதையடுத்து அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டுள்ளன மாவட்டத்திற்குள் மீண்டும் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது

மற்றும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக புறநகர் மின்சார ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லி ராஜாஜி சாலையில் உள்ள அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அவரது உடல் இன்று காலை வைக்கப்படுகிறது

இறுதிச் சடங்குகள் நடத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கொல்கத்தா பல்கலைக் கழகத்தில் வரலாறு மற்றும் அரசியலில் முதுகலைப் பட்டம் பெற்றவர்

இதனால் இளம் மத்திய நிதி அமைச்சர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்

மத்திய அமைச்சரவையில் வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் அவர் பதவி வகித்துள்ளார்

அவரது அரசியல் சமூக பணியை பாராட்டி மத்திய அரசு கடந்த ஆண்டு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது பிரணாப் முக்ஜியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சா்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடு மதிப்புமிக்க குடிமகனை இழந்து வாடுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இந்திய திருநாட்டிற்கு அவர் அளப்பரிய பணியாற்றியவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் மிகச்சிறந்த மகன்களில் ஒருவரான பிரணாப் முகள்ஜியின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாட்டின் மிக உயரிய பதவியை எட்டியவர் பிரணாப் முகர்ஜி என்று கூறியுள்ளார் தமது கடின உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் கடமை தவறாத பணியாலும் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சாதாரண மனிதர்களுக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இடமளிப்பவர் என்றும் புதுமை கலாச்சாரம் அறிவியல் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றின் மையமாக குடியரசுத் தலைவர் மாளிகையை மாற்றியவர் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை வடிவமைத்தவர் என்றும் நாட்டின் பொருளாதரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் மிகச்சிறந்த அறிஞர் என்றும் அனைத்துக் கட்சியினரிடமும் நன்மதிப்பை பெற்றவர் என்றும் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினா் மற்றும் ஆதரவாளா்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரணாப் முக்ஜயின் மறைவால் இந்திய அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளாா் தேசத்தின் நலனுக்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் திரு பிரணாப் முகா்ஜியின் மறைவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது பிரணாப் முகர்ஜியின் மரணம் துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவா் திரு ராகுல்காந்தி தம்முடைய ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர்களும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்களும் முதலமைச்சர்களும் பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனா் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பிரணாப் முகர்ஜியின் மறைவு இந்தியாவிற்கே பேரிழப்பு என்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவரான பிரணாப் முகர்ஜி சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கியவர் என்று கூறியுள்ளார் அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நாட்டு மக்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக திமுக பாமக உட்பட பல்வேறு கட்சிகளின் சார்பிலும் பிரணாப் முகர்ஜி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தேசிய அரசியலில் மாற்றுக் கட்சியினரும் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவரை நாடு இழந்துள்ளதாக கூறியுள்ளார் அரசியல் சுட்டத்தின் அடிப்படை அம்சங்களான மதச் சார்பின்மை ஜனநாயகம் ஆகியவற்றின் அசைக்க முடியாத பாதுகாவலராக இறுதிவரை விளங்கிய தலைவரின் மறைவு அந்த கொள்கைக்காக போராடி வரும் அனைவருக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நேற்று முதல் ஒரு வாரம் அரசமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடுமுழுவதும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தேசியக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நாட்களில் அரசு விழாக்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது முகர்ஜியின் இறுதி நிகழ்ச்சிகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன்கூடிய ஊரடங்கு இன்று காலை முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இதன்படி இன்று முதல் மாநிலத்திற்குள் இ பாஸ் இல்லாமல் சென்று வர முடியும் இருப்பினும் வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்களுக்கு இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் இன்று காலை முதல் திசனத்துக்காக பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்திற்குள்ளான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது சென்னையில் ஐந்து மாத இடைவெளிக்குப் பின்னர் மாநகர பேருந்து போக்குவரத்து சேவை இன்று காலை தொடங்கியுள்ளது அதேநேரத்தில் புறநகர் மின்சார ரயில் சேவை அனுமதிக்கப்படவில்லை மெட்ரோ ரயில் சேவை வரும் ஏழாம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வணிக வளாகங்கள் பெரிய கடைகள் நூறு சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து கடைகளும் இரவு எட்டு மணி வரை செயல்படலாம் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது

நோய்த் தொற்றை தவிர்க்கும் வகையில் வீட்டிலிருந்து பணிபுரிவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன தூங்கும் வசதிகளுடன்கூடிய ஹோட்டல்கள் ரிஸாா்ட்கள் கேளிக்கை விடுதிகள் போன்றவையும் திறக்கப்பட்டுள்ளன பூங்காக்கள் இன்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளதால் தனிமனித இடைவெளியுடன் மக்கள் நடைப் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர்

திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்படுவதாகவும் படப்படிப்பின்போது பாா்வையாளா்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்தைப் பொறுத்தவரைஅனுமதிக்கப்பட்ட தடங்களில் மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளர்வுமின்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படவுள்ளது

தமிழகத்தில் இன்றுமுதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ள பல்வேறு புதிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கின்போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது

சுவாமி சிலைகளை தொடுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை விபூதி குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கக்கூடாது பக்தர்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தனித்தனி வாயில்களை பயன்படுத்த வேண்டும் நோய் அறிகுறி இல்லாதவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் முகக் கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதேபோன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை பின்பற்றி ஆராதனை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி மற்றும் நகராட்சி பூங்காக்களின் நுழைவாயில்களில் கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் முகக்கவசம் சமூக இடைவெளி போன்றவற்றை பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று உணவகங்கள் வணிக வளாகங்கள் செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கான நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன வழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்பட்டுள்ளதற்கும் மாவட்டத்திற்குள் பேருந்து போக்குவரத்து இன்று தொடங்கப்பட்டுள்ளதற்கும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரவேற்பு முதல் தெரிவித்துள்ளனர்

செகண்ட்ஸ் ஊரடங்கிலிருந்து புதிய தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள போதிலும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை சுற்றுலா தலத்திற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து

முறைப்படியான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திரு

காலையில் மக்களவையும் மாலையில் மாநிலங்களவையும் கூடவுள்ளன

இஇ மற்றும் நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குச் சென்றுவர புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வுக்கூட சீட்டை பயன்படுத்தி இந்த ரயில்களில் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜே

பிரதான தேர்வை எழுதவுள்ள மாணவர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

ஆனால் இந்த உத்தரவை மீறி பல பள்ளிகள் மொத்த கட்டணத்தையும் செலுத்துமாறு பெற்றோர்களுக்கு நிர்பந்தம் அளித்ததை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது

தென்தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கடலார மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையப் பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை சென்னையில் பல இடங்களில் லேசான மழை பெய்தது

டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜாகீர் நாயக் இஸ்லாமிக் ஆராய்ச்சி அறக்கட்டளையிலிருந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளை நன்கொடை பெற்றதாகவும் இதில் நிதி முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது